மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்தியஅரசு எவ்வித முடிவும் எடுக்கவில்லை என்று மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமுகமாக நடத்த எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று இத்துறைக்கான அமைச்சர் திரு

தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சனை எதுவும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

தமிழகத்தில் கோடை விடுமுறைக்குப்பிறகு பள்ளிகள் நாளை திறக்கப்பட உள்ளன ரமேஷ்டபொஹ்ரியால்டநிஷாங்க் புதிய கல்விக் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்தியஅரசு எவ்வித இறுதி முடிவும் எடுக்கவில்லை என மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொஹ்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரெங்கன் தலைமையிலான குழு அளித்துள்ள வரைவுக்கொள்கை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து அனைத்து மாநில அரசுகள் மற்றும் மக்களின் கருத்துக்கேட்பிற்குப் பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் திரு ரமேஷ் பொஹ்ரியால் விளக்கம் அளித்துள்ளார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாட்டின் அனைத்து மொழிகளுக்கும் மத்தியஅரசு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் மொழி திணிப்பில் ஒருபோதும் ஈடுபடாது என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த மாநில அரசு அனுமதிக்காது என்று கூறினார்

தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கஸ்தூரி ரெங்கன் குழு புதிய கல்வி கொள்கை குறித்த வரைவு அறிக்கையை மட்டுமே சமர்ப்பித்துள்ளதாகவும் இதுகுறித்து மத்தியஅரசு பொதுமக்களிடம் கருத்து கேட்காமல் எந்த முடிவும் எடுக்கப்போவதில்லை என்றும் தெரிவித்தார்

ஹிந்தி சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை கட்டாயமாக திணிக்கும் முயற்சியில் அரசு ஈடுபடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் வெங்கையடநாயுடு பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் அடிப்படை மாற்றங்கள் கேவை என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் விசாகப்பட்டினத்தில் பல்கலைக்கழகங்கள் தொழில்துறை நிறுவனங்கள் இடையேயான உறவுகள் குறித்த உச்சிமாநாட்டை இன்று துவக்கிவைத்துப் தொழில்துறைக்குத் தேவையான பேசியஅவர் பாடத்திட்டங்கள் பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்நிகழ்ச்சியில் தெலுங்கான ஆளுநர் திரு

நரசிம்மன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

லால்ஜி டான்டன் பதவிப்பிரமாணமும் ரகசியக்காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை சபாநாயகர் திரு

இந்த நகரங்களின் பட்டியலிலிருந்து பிரதமர் அலுவலகம் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது பிரதமர் திரு

இதன் ஒருபகுதியாக யோகா மையங்களை கண்டறிவதற்கான புதிய மொபைல் செயலியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த செயலிமூலம் யோகா பயிற்சியாளர்களின் விவரங்கள் மற்றும் யோகா நிலையங்களின் அமைவிடம் குறித்து அந்தந்த பகுதி மக்கள் அறிந்துகொள்ள முடியும்

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் தெலுங்கானா மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் பிரதமர் ட்விட்டரில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் முன்னேற்றத்தில் தெலுங்கானா மக்கள் தங்களின் கடின உழைப்பின்மூலம் சிறப்பான பங்களிப்பை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பிடதங்கமணி தமிழகம் மின் மிகை மாநிலமாக திகழ்வதாகவும் மாநிலத்தில் மின்வெட்டு பிரச்சனை எதுவும் இல்லையென்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு

அரசு பள்ளி மாணாக்கருக்கு இலவச பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் பள்ளி திறக்கும் முதல் நாளிலேயே வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் பள்ளிகளின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வாகன பராமரிப்புப் பணிகள் உள்ளிட்டவைகள் குறித்து பள்ளி கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது

நீதிமன்றம் கோடை விடுமுறைக்குப் பின்னர் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நாளை திறக்கப்பட உள்ளது ஒருமாத கால விடுமுறைக்குப்பின்னர் உயர்நீதிமன்றங்களில் பல்வேறு முக்கிய வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிகிறது கோடை விடுமுறையில் அவசர வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது

திருச்சி சாரநாதன் பொறியியல் கல்லூரி தேர்வு மையத்தை ஆட்சித்தலைவர் திரு சிவராசு இன்று நேரில் ஆய்வு செய்தார்